குஜராத் மாநிலங்களில் முன்னோடி திட்டமாக இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது

அதிபர் துத்துக்குடி சரக்குக் கப்பலில் தப்பி வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டையை பயன்படுத்தும் திட்டம் தெலங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் முன்னோடி திட்டமாக இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த மாநிலங்களில் உணவு பாதுகாப்பு அட்டை வைத்திருக்கும் குடும்பங்கள் மானிய விலையில் அரிசி மற்றும் கோதுமையை சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் எந்த ரேஷன் கடைகளிலும் வாங்கிக் கொள்ளலாம் ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்னும் இணைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் இத்திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்று அரசு கூறியுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை உட்பட கடும் தண்டனைகள் வழங்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி புகைப்படம் அல்லது திரைப்படம் எடுப்பவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம் விதிக்கப்படும் இரண்டாவது முறையாக இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று மசோதாவில் கூறப்பட்டுள்ளது மத்திய மகளிட் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சள் திருமதி ஸ்மிருதி இரானி இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் மக்களவையில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை இல்லாமல் அவசரகதியில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு பிரகலாத் ஜோஷி நிராகரித்துள்ளார் இன்று மக்களவை கூடியதும் காங்கிரஸ் குழு தலைவா் திரு அதிா் ரஞ்ஜன் சௌத்ரி இப்பிரச்சினையை எழுப்பினார் முக்கிய மசோதாக்களை உரிய ஆவோசனை நடத்தாமல் மத்திய அரசு நிறைவேற்றுவதாக அவர் குறை கூறினார் திரிணமூல் மற்றும் திமுக உறுப்பினர்களும் இதே கருத்தை தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் அலுவல் ஆலோசனைக் குழுவில் இப்பிரச்சினை விவாதிக்கப்பட்டதாகத் தெரிவித்தாா்

இந்திய துதரக உதவி அளிக்க பாகிஸ்தான் அரசு முன் வந்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இதனையடுத்து ராஜீய முறையில் குல்பூஷன் ஜாதவுடன் தொடர்பு கொள்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் கூறியுள்ளார்

சிறப்பு நீதிபதி திரு ஓ பி சைனி இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தாா் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் அமலாக்கப் பிரிவினரால் முடக்கப்பட்ட சொத்து பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதுதில்லி இல்லத்திலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பத்தின் மகன் திரு கா்த்தி சிதம்பரம் வெளியேற வேண்டுமென்று அமலாக்கப் பிரிவு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான நோட்டீஸ் திரு கார்த்தி சிதம்பரத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த வீடு திரு கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது தயார் திருமதி நளினி சிதம்பரம் பெயரில் உள்ளது இதற்கிடையே இந்த நோட்டீஸூக்கு எதிராக திரு கா்த்தி சிதம்பரம் முறையீடு செய்துள்ளாா் ஆயுள் தண்டனை பெற்ற கைதியை முன்கூட்டியே விடுதலை செய்வது சரியா தவறா என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விவாதிக்க இயவாது என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை நேற்று விசாரித்த நீதிமன்ற அமர்வு ஆயுள் கைதிகளை விடுதலை செய்வதில் ஏன் பாரபட்சும் காட்டப்படுகிறது என்பது குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை வழக்கறிஞர் பதில் மனுவை தாக்கல் செய்தார் மாலத்தீவு அதிபரை கொல்ல முயற்சித்ததாக குற்றம்சாட்டப்பட்டுள்ள அந்நாட்டு முன்னாள் துணை அதிபர் திரு அகமது அதீப் தூத்துக்குடிக்கு வந்து கொண்டிருக்கும் சரக்குக் கப்பலில் தப்பி வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விர்கோ ஒன்பது என்ற சிறிய ரக சரக்குக் கப்பலில் ஒன்பது பேருடன் சேர்ந்து திரு அகமது அதீப் பும் தப்பி வந்துள்ளதாக கூறப்படுகிறது தப்பி வந்த துணை அதிபரிடம் கடலோரக் காவல்படை மத்திய உள்துறை மற்றும் உளவுத் துறையினா விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை உறுதி செய்து வருவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் கூறியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதை அடுத்து நாளை மறுநாள் பிரச்சாரம் முடிவடைகிறது வாக்குப்பதிவுக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளா்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் இந்நிலையில் ஆம்பூரில் தேர்தல் அதிகாரியின் அனுமதியின்றி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தனியார் திருமண மண்டபத்திற்கு அதிகாரிகள் இன்று சீல் கைத்தனா் ஆம்பூர் கிராம நிர்வாக அலுவல் கொடுத்த புகாரின் பேரில் தேர்தல் அதிகாரிகள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக மண்டல மேலாளர் மற்றும் உரிமையாளரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளா் இதனிடையே தேர்தல் அலுவல்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சி ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் தலைமையில் இன்று நடைபெற்றது தேசிய காகித தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணா்வு பேரணியில் காகித உற்பத்தியாளா்கள் வணிகா்கள் மற்றும் பொதும்க்கள் கலந்து கொண்டனர்

இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

சென்னை துறைமுகம் பகுதியில் உள்ள பி எஸ் என் எல் தொலைபேசி இணைப்பகத்தில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது

இதன் காரணமாக தமிழக அரசின் இ சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு வாரத்தில் பழுதுகள் சரி செய்யப்படும் என்றும் நிறுவனம் கூறியுள்ளது மாவட்ட செய்திகள் தென்காசியை தனி மாவட்டமாக பிரிப்பது தொடர்பாக வருகிற எட்டு மற்றும் பத்தாம் தேதிகளில் நெல்லை மற்றும் தென்காசியில் தலைமைச் செயலர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதிஷ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினா்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் தங்கள் கருத்துக்களைத் தெரிவிக்கலாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை நங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக் கிழமைகளில் ஆர்கானிக் வேளாண் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பு கூறுகிறது

ஆடிக்பெருக்கு மற்றும் தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் சனிக்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் தெிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நான்கு வீரர்கள் அரையிறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனா் மகளிர் பிரிவில் பூஜாராணியும் லவ்லினா போர்கோஹெய்னும் அரையிறுதிக்கு விளையாட தகுதிப்பெற்றனர் ஆடவர் பிரிவில் நீரஜ் மற்றும் ஜானி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் ஆஸிஸ் இன்சா ஆடவர் காலிறுதி போட்டிக்கு விளையாட தகுதிப் பெற்றார்

தாய்வாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவா் இரட்டையா் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக்ஷெட்டி இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது ஒற்றையர் பிரிவில் சாய் பிரணீத் கால் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்